சா சென்று பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார்

பொதுச்செயலர் திரு

புதுடெல்லியில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பின் முதல் கூட்டத் துவக்க விழாவிலும் இரண்டாவது மறு முதலீட்டு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் கூட்டத்திலும் ஐ

பொதுச்செயலர் கலந்து கொள்கிறார் குடியரசு தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரை சந்திக்கும் அவர் வெளியுறவு அமைச்சருடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடத்துவார்

இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நமோ ஆப் அல்லது மைகவ் இணையதளம் மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என டிவிட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

எம் எஸ் லிங்க் மூலம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மோடி ஒடிசா பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒருநாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார் ஒடிசாவில் ஜர்சுகுடா விமானநிலையம் தால்சேர் உரஉற்பத்தி ஆலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைக்க இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தேசிய அனல்மின்சார கழகம் மற்றும் மகாநதி நிலக்கரி வயல் நிறுவனத்திற்கு சொந்தமான சுரங்கங்களையும் நிலக்கரி எடுத்துச் செல்வதற்கான ரயில் பாதைகளையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது

புயல் ஒடிசா கடற்கரையை கடந்தபோது மாநிலத்தின் தெற்கு மற்றும் தென்மேற்குப் பகுதிகளில் கனமழை பெய்ததால் மல்காங்கிரி பாலாசோர் மற்றும் கோராபுட் மாவட்டங்களின் முக்கிய ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்தது மல்காங்கிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சாலைப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் சல்லங்குடா பாலம் நீரில் மூழ்கியதால் சத்தீஸ்கர் மாநிலத்துடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது புயல் மழை நிலவரங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் மறு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருவார காலம் நிவாரணம் மற்றும் நிதியுதவிகள் வழங்கப்படும் என அறிவித்தார்

மணல் தமிழகத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள மணலை விற்பனை செய்வதற்கான ஆன் லைன் முன்பதிவு இன்று தொடங்கி உள்ளது

தங்கமணி தமிழக அரசு எந்தச் சூழலிலும் மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்காது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தனியார் மயம் கூடாது என்பதே அ இ அ தி மு க அரசின் கொள்கை என்றும் கூறினார் ஸ்டாலின் தமிழக அரசின் காற்றாலை மின்சாரக் கொள்முதல் முறைகேடுகள் குறித்து ஆதாரங்களை தாம் வெளியிட்டு இருப்பதாகவும் தமிழக அரசு இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கோரியுள்ளார் இப்பிரச்சனை தொடர்பாக தாம் ஏற்கனவே வெளியிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி ஆதாரமற்ற எதிர் குற்றச்சாட்டுகளை வெளியிடுவதாக சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் அமைச்சர் கூறியுள்ளபடி ஒருவார காலத்தில் தம்மீது வழக்கு போடாவிட்டால் அமைச்சர்மீது தாம் வழக்கு தொடுக்கப்போவதாக திரு ஸ்டாலின் மேலும் கூறியுள்ளார்

பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த அதிகாரிகள் வியாபாரிகள் சங்க தலைவர் மற்றும் ஸ்வச்சதா நிறுவன பிரதிநிதிகளுடன் தூய்மைப் பணிகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார் எல்லா கடைகளிலும் சிறு குப்பைத்தொட்டி வைத்திருக்க வேண்டும் என்றும் மார்கெட் வியாபாரிகள் மார்கெட்டை சுத்தமாக பராமரிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளின் ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நடத்தினார் தூய்மையை பராமரிப்பதில் பொறுப்புகளை பகிர்ந்துகொள்ள பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகங்களும் இணைந்து கூட்டுத்திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் மற்றும் ஸ்வச்சதா நிறுவனத்தினர் இதில் உள் இணைப்பாக செயல்படுவார்கள் என்றும் முடிவு செய்யப்பட்டது

அந்த வகையில் நாடு முழுவதும் தற்போது மேற்கொள்ளப்படும் சுத்தமே சேவை இயக்கத்தில் புதுவையில் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் பொதுமக்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் புதுவை முழுவதும் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பூங்காக்கள் பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகள் தொழிற்பேட்டைகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் தூய்மைப்பணிகளும் தூய்மைப்பற்றிய விழிப்புணர்வு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

இவர்களை நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறிய பின்னர் அமைச்சர் திருகந்தசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் மர்மகாய்ச்சலை கருத்தில் கொண்டு பிள்ளையார் குப்பத்தில் சிறப்பு மருத்துவமுகாம் நடத்தப்படுவதாகவும் மர்ம காய்ச்சலுக்கான சரியான காரணத்தை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொள்ளப் பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஊட்டச்சத்து தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி புதுவையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையும் பள்ளிக்கல்வித் துறையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள விழிப்புணர்வு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நாளை மாலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற உள்ளது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்ள இருப்பதாக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர் காங்கிரஸ் புதுவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை கம்பன் கலையரங்கில் நடைபெறும் என பிரதேச காங்கிரஸ் தெரிவித்துள்ளது அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு கேசவ் சந்த் யாதவ் துணைத்தலைவர் திரு சீனிவாஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொள்ள இருப்பதாக பிரதேச காங்கிரஸ் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை தர்ணா ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்கக் கூடாது என வலியுறுத்தி இன்று புதுவையில் கடற்கரை சாலை காந்திசிலை முன்பாக தர்ணாவில் சடுபட்ட இளைஞர் ஒருவரை பெரியகடை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தபோது லாஸ்பேட் பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞர் ராஜீவ் காந்தியுடன் கொல்லப்பட்ட காஞ்சிபுரம் காவல்நிலையக் காவலர் ஒருவரின் மகன் என தெரியவந்தது இதைத்தொடர்ந்து அந்த இளைஞர் விடுவிக்கப்பட்டார்

குரும்பாபேட் பகுதியில் மேட்டுபாளையம் போலீசார் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரை கண்டவுடன் தப்பியோடிய இவர்களை போலீசார் துரத்திப் பிடித்து விசாரித்ததில் இவர்கள் கஞ்சா விற்றது தெரியவந்தது